அளைத்துத்துறைகளிலும் பெற்றுள்ள வளர்ச்சியை பறைசாற்றுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மற்றும் பிரனாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தியாவின் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் இனி விரிவான செய்திகள் சிறந்த நிர்வாகத்திற்கான மாநில அரசுகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்திருப்பது அனைத்துத்துறைகளிலும் பெற்றுள்ள வளர்ச்சியை பறைசாற்றுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் மற்றும் பல்வேறு அரசுத்துறைகளின் ஆய்வறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்

தேசிப குடும்ப நல கணக்கெடுப்பு மத்திய அரசின் புள்ளி விவரம் ஆண்டு புத்தகம் தேசிய மாதிரி கணக்கெடுப்பு இந்திய பொது நிதி புள்ளி விவரங்கள் கல்விக்கான மாவட்ட தகவல் அமைப்பு போன்ற அதிகாரப்புர்வமான நம்பத்தகும்த மத்திய அரகத்தறை புள்ளி விவாங்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் ஆய்வறிக்கைகள் ஆகியவை ஆய்வு செய்து இக்குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது மேற்கடிய இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களின் புள்ளி விவரங்கள் செயற்கையாதை என்பதை தாங்கள் எண்ணிப்பார்க்க வேண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பங்களிப்புடன் தமிழக அரசு இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற அஇஅதிமுக அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று பேரவையில் கேள்விநேரம் முடிந்தவுடன் எதிர்க்கட்சித்தலைவர் திரு முகஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு அண்மையில் தாக்கல் செய்த மனு குறித்த விளக்கங்களை கோரினார் இதற்கு பதிலளித்த டாக்டர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வு தொடர்பாள மூல வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார் தற்போது மருத்துவக்குழமம் தொடர்பான அரசாணை சட்டமாக மாற்றப்பட்டிருப்பதை எதிர்த்துதான் இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நீட் விவகாரத்திற்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதுதான் வித்திடப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அப்போது பேசிய திரு முகஸ்டலின் திமுக ஆட்சிப்பொறுப்பில் இருந்தபோதுதான் நீட் தேர்விற்கு தடை வாங்கியதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய டாக்டர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அனைவரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதால் தமிழக அரசு தொடுத்துள்ள வழக்கில் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்று கூறினார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தாலுக்காக்களில் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் இன்று பேரவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

பெற்றோர் பராமரிப்பு மற்றம் மூத்த குடிமக்கள் நலனுக்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு சமூக நீதித்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்த முழு விவரங்கள் மக்களவை இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலைத் திட்டத்தை சுற்றுச்சுழல் தொடர்பான அனுமதி பெறாமல் செயல்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கிளை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷ்சாயி ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது கற்றுக்சூழல் பாதிப்பு மதிப்பீடு மற்றும் கடலோர ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் முறையாக அனுமதி பெற்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது போகி பண்டிகையின்போது ஏற்படும் காற்று மாசினை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார தொடக்கவிழா இன்று சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களின் சேவை கொடியசைத்து தொடங்கிவைக்கப்பட்டது சுற்றுச்சூழல் மாசு குறித்து ் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தம் வகையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது மாவட்டச் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் மாவட்ட ஊராட்சி வார்டு பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு செந்தில்குமாரும் ஊராட்சி ஒன்றியக்குழு வார்டு பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் பிரபு வும் வெற்றிபெற்றனர் ஏர்ணா மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாஞ்சாலியும் ஆணைப்போக ஊராட்சி மன்றத்தேர்தலில் ஏ கே ஜெயச்சந்திரனும் வெற்றிபெற்றனர்

இத்தொடர்பான விவரங்கள் சம்பந்தப்பட்ட நியாயவிலைக்கடைகளில் வெளியிடப்படும் என்றும் ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் மருதங்கிணற்றில் மனுநீதி நாள் முகாம் இன்று ஆட்சியர் திரு அருண்கந்தர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது

விளைபாட்டுச் செய்திகள் மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா மற்றும் பிரனாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் பிரனாய் மற்றும் சமீர் வர்மாவும் வெற்றிபெற்றனர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப்பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது